இறுதிக்குமுன்னேறியுள்ளது உலக இளையோா் குத்துச்சண்டைபோட்டியின் இறுதிச்சுற்றுஆட்டங்கள் இன்றுநடைபெறுகின்றன

இந்ததேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் தங்களது ஜனநாயகக் கடமையைநிறைவேற்றமாறுபிரதமா் திருநரேந்திரமோடிகேட்டுக் கொண்டுள்ளார் பருவநிலைகுறித்துஉலகதலைவர்கள் பங்கேற்கும் இரண்டுநாள் உச்சிமாநாடு இன்றுதொடங்குகிறது

இந்தமாநாட்டில் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுமாலைஐந்தரைமனிஅளவில் உரையாற்றவுள்ளார் பருவநிலைமாற்றத்தினால் பாதிப்புகள் அதனைதடுப்பதற்கானவழிமுறைகள் ஏற்படும் அதற்கானநிதிஆதாரங்கள் போன்றபல்வேறுஅம்சங்கள் குறித்து இந்தமாநாட்டில் விவாதிக்கப்படஉள்ளது பொருளாதாரத்திற்குஎவ்விதபாதிப்பும் ஏற்படுத்தாதவகையில் பருவநிலைமாற்றத்தைஎதிர்கெள்வதுகுறித்தும் இதில் விவாதிக்கப்படஉள்ளது

மருத்துவஉபரணங்கள் ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் மற்றும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்கள் விமாளப்படைவிமானங்கள் மூலம் தேவைப்படும் மாநிலங்களுக்குஅனுப்பிவைக்கப்பட்டுள்ளனர்

இது தொடர்பாளவிரிவானதிட்டத்தையும் பாதுகாப்புத்துறைஉருவாக்கியுள்ளது

ஆக்ஸிஜன் தட்டுப்பாடுமுழுமையாககளையப்படவில்லைஎன்றும் அவர் தெரிவித்தார் இருப்பினும் சீரானவிநியோகத்தைஉறுதிசெய்வதற்காகமத்தியஅரசுடன் இணைந்துதொடர் நடவடிக்கைகளைமேற்கொண்டுவருவதாகவும் திருசத்யேந்திரஜெயின் தெரிவித்தாா்

இன்றுமாலைமாநிலஅமைச்சரவைக் கூட்டத்திற்கும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார்

ஜார்க்கண்ட் மாநிலத்தில ஊரடங்கு உத்தரவு இன்றுசெயல்பாட்டுக்குவந்துள்ளது

அத்தியாவசியப் பணிகள் மட்டும் அனுமதிக்கப்படுவதாகஅம்மாநிலஅரசுகூறியுள்ளது

தடுப்பு மருந்துகுறித்தவிழிப்புணா்வு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுவருகின்றன உள்நாட்டிலேயே உற்பத்திசெய்யப்பட்ட இரண்டுதடுப்பு மருந்துகளும் மிகவும் பாதுகாப்பாளவைஎனமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் பொதுமக்கள் எவ்விததயக்கமும் இன்றிதடுப்பு மருந்தைசெலுத்திக் கொள்ளவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்றுசென்னையில் இரண்டாவதுடோஸ் தடுப்பு மருந்தைசெலுத்திக் னெண்டா்

இதற்கிடையே இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்குமுககவசம் அணிவதைபொதுமக்கள் தவறாமல் கடைபிடிக்கவேண்டுமென்றுசென்னைமாநகரனவல்துறைஆனையா் திருமகேஷ் குமார் அகர்வால் கேட்டுக் னெண்டுள்ளார்

கொண்டு

இது குறித்துதமிழகஅரசிடம் விளக்கம் பெற்றுபிற்பகலுக்குள் தெரிவிக்குமாறும் அரசுதலைமைவழக்கறிஞர் திருவிஜயநாராயணனிடம் நீதிபதிகள் அறிவுறுத்தினர்

திரு ஓ பன்னீர்செல்வம் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டதலைவர்கள் பலர் திருஆஷிஷ் யெச்சூரியன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா் உலகக்கோப்பைக்னனமுதல்கட்டவில்வித்தைப் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாகால் இறதிக்குமுன்னேறியுள்ளது

உலக இளையோர் குத்துச்சண்டைப் போட்டியின் இறதிச் கற்றுஆட்டங்கள் இன்றுநடைபெறுகின்றன

டுவெண்டி டுவெண்டிகிரிக்கெட் போட்டிக்கானச்வதேசதரவரிசைப் பட்டியலின் பேட்ஸ்மென் பிரிவில் விராட்கோலிதொடர்ந்துஐந்தாவது இடத்தில் நீடிக்கிறார் ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களுருஅனி இன்று ராஜஸ்தான் அணியைஎதிர்கொள்கிறது

சர்வதேச புவிதினம் இன்றுகடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டிபல்வேறுவிழிப்புணா்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுவருகின்றன சுற்றுச்சூழலைபாதுகாக்கஅனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம் என்றுதிருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தமுன்னாள் ராணுவவீரர் கேட்டுக் கொண்டார்